சனிக்கிழமை மாலத்தீவுகள் அணியுடன் இந்தியா மோதவுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அருணாச்சல் மேற்கு காஸியாபாத் ஹசாரிபாக் ஜெய்ப்பூர் புறநகர் நவாடா ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுடன் காணொலிக்கட்சி மூலம் இன்று கலந்துரையாடுகிறார்

இந்த நிகழ்ச்சியை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேளாண் விளைப்பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை உறுதிசெய்வதற்கு வகை செய்யும் ஒருங்கிணைந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின் இந்த திட்டம செயல்படுத்தப்படுகிறது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாள்துறை அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் விவசாயிகளுக்குகாக மத்திய அரசு மேற்கொள்ளும் திட்டங்களில் இது மிக முக்கியமானது என்றார் எத்கனால் உற்பத்திக்கான விலையை உயர்த்துவதற்கும் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இலங்கை முன்னாள் அதிபர் திரு மஹிந்த ராஜபக்சே பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார்

சிகாகோவில் நடைபெற்ற இரண்டாவது உலக இந்துசமய மாநாட்டில் கலந்துகொள்ள விருப்பம் தெரிவித்து மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியிடமிருந்து எந்த வேண்டுகோளும் வரவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் இந்த விவகாரத்தில் செல்வி மம்தா பானர்ஜி உண்மைக்கு புறம்பாள தகவல்களை கூறியிருப்பதாக தெரிவித்தார் முன்னதாக அந்த மாநாட்டிற்குச் செல்ல தாம் அனுமதி கோரியிருந்ததாகவும் ஆனால் தமக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருந்தார் பஞ்சாப் கற்றுலாத்துறை அமைச்சரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான நவ்ஜோத் சிங் சித்துவிற்கு எதிரான வழக்கு ஒன்றில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறுஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டியாவாவில் காரில் சென்றகொண்டிருந்தபோது சித்துவும் அவருடன் சென்ற ஒருவரும் வழியில் ஏற்பட்ட தகராறில் ஜஸ்வீந்தர் சிங் என்ற முதியவரை தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் சித்துவிற்கு மூன்றாண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது இதை எதிர்த்து சித்து தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் சிறை தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டது இதை எதிர்த்து ஐஸ்வீந்தர் சிங்கின் குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு ஏ எம் கன்வில்கர் மற்றும் திரு எஸ் கே கவுல் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்றம் அமர்வு தீர்ப்பை மறுஆய்வு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் இ சிகரெட் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடைவிதித்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக நேற்று வெளியிடப்பட்ட அரசாணையில் இ சிகரொட்டுகள் மற்றும் அதைப்போன்ற மற்ற விதமான அனைத்து சிகரெட்டுகளுக்கும் தடை விதிக்கப்படுவதாக இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வகையான பிடிகள் மற்றும் சிகரெட்டுகள் குறைந்த பாதிப்பு கொண்டவை என்று கூறப்படுவது தவறானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இ சிகரெட்டுகளின் உற்பத்தி விற்பனை சந்தைப்படுத்துதல் விளம்பரம் காட்சிப்படுத்துதல் உபயோகித்தல் இறக்குமதி செய்தல் உள்ளிட்ட அனைத்தும் தடை செய்யப்படுவதாகவும் இதை பொது ககாதாரத்துறை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அரசாரணையில் கூறப்பட்டுள்ளது விநாயகர் சதர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று தொடங்கி பத்து நாட்கள்வரை விநாயகர் சதுார்த்தியை முன்னிட்டு பல்வேறு வழிபாட்டு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆங்காங்கே வைத்து வழிபாடு செய்யப்படும் விநாயகர் சிலைகள் பின்னர் நீர்நிலைகளில் கரைக்கப்படும் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா குஜாத் உள்ளிட்ட மாநிலங்களில் மிகுந்த உற்சாகத்துடன் விநாயகர் சதூர்த்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மகாராஷ்டிராவின் பல பகுதிகளில் ஏராளமரான விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளன இப்பண்டிகையை முன்னிட்டு தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் நாளாக விநாயகர் சதுர்த்தி விளங்குவதாக தெரிவித்துள்ளார் அமைதி வளர்ச்சி மற்றும் முன்னேற்றப் பாதையில் சென்று அனைத்து மக்களும் வளமோடு வாழ விநாயகர் வழிகாட்டடும் என்று கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஞானம் வளம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் வடிவமாக விநாயகர் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் இந்நாள் கொண்டுவரட்டும் என்று அவர் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் விநாயக பெருமான் திருவருளால் மக்கள் எல்வா நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார்

அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் இந்த பிரச்சாரத்தை அடுத்து மக்கள் கற்றுக்குழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வாங்கி பயன்படுத்துவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு அழைத்துவந்து விசாரணை நடத்த அனுமதிக்கக்கோரும் வழக்கில் டிசம்பர் பத்தாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று லண்டன் நீதிமன்றம் கூறியுள்ளது இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நேற்று நீதிபதி இதனை அறிவித்தார் விஜய் மல்லையா இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டால் அவரை மும்பை ஆர்தர் சாலை மத்திய சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளதாக லண்டன் நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது அங்கு உரிய வசதிகள் இல்லை என்று மல்லையா தரப்பில் கூறப்பட்டிருந்ததை அடுத்து சிறை அறையின் வீடியோ பதிவை தாக்கல் செய்யுமாறு லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி சிபிஐ அதிகாரிகள் அது தொடர்பாக வீடியோ பதிவை நீதிமன்றத்தில் கடந்த மாதம் தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக நேற்று இறுதி விசாரனை நடத்திய நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார் வெளிநாட்டிற்கு தப்பியோடிய தொழிலதிபர் விஜய் மல்லையா தம்மை சந்தித்தாக கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

தெலங்கானாவில் சுட்டப்பேரவைத் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆய்வுப் பணிகளை அங்கு பயணம் மேற்கொண்ட தேர்தல் ஆணையக்குழு நிறைவு செய்துள்ளது ஐதராபாதில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்த குழுவிள் தலைவரும் தேர்தல் ஆணையத்தின் மூத்த துணை ஆணையருமான திரு உமேஷ் சின்ஹா இதைத் தெரிவித்தார் குழுவின் அறிக்கை விரைவில் தலைமைத் தேர்தல் ஆணையரிடம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் தேர்தலுக்காள அடிப்படை அம்சங்கள் மற்றும் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் உள்ளிட்டவை தொடர்பாக தமது குழு ஆய்வு செய்துள்ளதாகவும் அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சில அரசியல் கட்சிகள் தெரிவித்த குறைகளை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் கிழக்கு கடற்பகுதியில் மையம் கொண்டுள்ள ஃபிளாரன்ஸ் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கரோலினா பகுதியில் இன்று பிற்பகல் முதல் நாளை வரை பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தெற்கு கரோலினா

பல்வேறு இடங்களில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது

மிகுந்த சேதத்தை விளைவிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

தெற்காசிய கோப்பைக்கான கால்பந்து போட்டியில் இந்தியா இறுதிச்சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது

ஜப்பான் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட ஏழு இந்திய வீரர்கள் இன்று காலிறுதிக்கு முந்தைய கற்றில் பங்கேற்று விளையாடுகின்றனர்